நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள பணக்கொள்கை அறிக்கையில் முக்கிய வட்டி விகிதங்கள் மாற்றப்படவில்லை தூத்துக்குடி துறைமுகம் மூலமான பட்டாணி இறக்குமதி மீது தடையை நீக்கக் கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அரசு அதிகாரிகள் ஊழல் புரிந்தால் ஒய்வுபெற்ற பின்னரும் தண்டனை பெற நேரும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மக்களவையில் குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதில் அளித்த அவர் தீர்மானகரமான முடிவுகள் மூலம் துரித வளர்ச்சியை எட்டுவதே நாட்டின் நடப்பு தேவை என்றார்

அரசு உறுதியான முறையில் செயல்பட்டிரா விட்டால் ராமஜென்ம பூமி பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்திருக்காது என்றும் அவர் கூறினார் முதலீட்டாளர்களின் மேம்படுத்தவும் நம்பிக்கையை பொருனாதாரத்தை வலுப்படுத்தவும் தமது அரசு பல்வேறு நட்டிக்கைகளை எடுத்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார்

வேலைவாய்ப்புகளை இன்னும் பெருக்கும் வகையில் தொழிலாளர் சீர்திருத்தங்களை ஊக்குவிக்கத் தேவை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தினால் இந்திய குடிமக்கள் எவரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் சிறுபான்மை மக்களின் நலன்களுக்கு இந்த சட்டத்தினால் ஊறு விளையாது என்றும் பிரதமர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் பிரதமரின் பதிலைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றப் பட்டது மத்திய பட்ஜெட் மீது இன்று மக்களவையில் பொது விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டது மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு மணீஷ் திவாரி விவாதங்களைத் தொடக்கிவைத்துப் பேசுகையில் இந்தியப் பொருளாதாரம் வலுவாக இருப்பதற்கே பொதுத் துறை நிறுனங்கள்தான் காரணம் என்று கூறி பொதுத் துறை நிறுவனங்களின் பங்குகளை தனியாருக்கு விற்பது சரிதான என வினவினார் பிஜேபி உறுப்பினர் திரு ஜெயந்த் சின்ஹா பட்ஜெட்டை வரவேற்றுப் பேசுகையில் விவசாயிகள் மாணவர்கள் பெண்கள் பழங்குடியினர் உட்பட அனைத்துப் பிரிவினருக்கும் பட்ஜெட்டில் திட்டங்கள் இருப்பதாக்க் கூறினார்

மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தலாமா என்பது பற்றிய பிரச்சனை அரசின் பரிசீலனையில் இருப்பதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர பிரசாத் இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார்

இப்பரிந்துரைகள் மேல் பரிசீலனைக்காக சட்டக் கமிஷனுக்கு அனுப்பப் பட்டிருப்பதாக அவர் மேலும் கூறினார்

குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று புதுடில்லி யில் நடைபெற்ற விழாவில் தொழுநோய் ஒழிப்புப் பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான சர்வதேச காந்தி விருதுகளை வழங்கினார் புதுடில்லி யில் உள்ள தொழுநோய் மிஷன் அறக்கட்டளைக்கும் டாக்டர்

எஸ் தர்மஷக்து விற்கும் விருதுகள் வழங்கப் பட்டன தொழுநோய்க்கு எதிரான போரில் இந்தியா நன்கு வெற்றி பெற்றுள்ளதாகவும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சமூகப் பணியாளர்களின் கடும் முயற்சியால் தொழ நோய்க்கு எதிரான சமூகப் பார்வை மாறி வருகின்ற போதிலும் இந்த விஷயத்தில் விழிப்புணர்வு இன்னும் மேம்படுதல் அவசியலம் என்று குடியரசுத் தலைவர் மெகுலும் வலியுறுத்தினார் தமிழகம் மற்றும் இதர தென் மாநிலங்களைச் சேர்ந்த மாவு உற்பத்தியாளர்களின் நலன்களைப் பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு தாத்துக்குடி துறைமுகம் மூலமான பட்டாணி இறக்குமதி மீது தடையை நீக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

இதுகுறித்து மத்திய தொழில் வரத்தக அமைச்சர் திரு பீயுஷ் கோய லுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வட மாநிலங்கள் பட்டாணி உற்பத்தியில் பெரும்பாலும் தற்சார்பு பெற்றுள்ளதால் தாத்துக்குடி துறைமுகம் மூலமான பட்டாணி இறக்குமதியால் வட மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இராது என்றும் சுட்டிக் காட்டியுள்ளார்

அரசு அதிகாரிகள் ஊழல் புரிந்தால் ஓய்வு பெற்ற பின்னர் ஒய்வூதியத்தையும் இழக்க நேரும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் இன்று எனா மில் எஸ்ஆர்கே கலைக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்ளூர் மக்கள் மற்றும் சுய உதவிக் குழுவினரிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பின்தங்கிய பகுதியாக உள்ள ஏனா மில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் குழந்தைத் திருமணம் போன்ற சமூகத் தீமைகளைத் தடுக்கவும் மக்கள் ழக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக ஏனாம் கல்விச் சங்கத்தின் குழந்தைகள் இல்லத்தை அவர் பார்வையிட்டு மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பழங்கள் மற்றும் விளையாட்டு பொம்மைகளை வழங்கினார்

கிரண்பேடி க்கு அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கருப்பு உடை அணிந்தும் கருப்பு பலூன்களைப் பறக்க விட்டும் எதிர்ப்பு தெரிவித்தளர் ஏனாம் பகுதிக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப் படவில்லை என்று இவர்கள் குற்றம் சாட்டினர் திட்டங்களின் நீடித்த பலன் குறித்து தகவல் கோரிப் பெற்று நிதி விவேகத்தையும் ஏழைகளின் பணம் நேரடியாக ஏழைகளுக்கே சென்று சேருவதை உறுதிப் படுத்தியதற்காகவா இந்த எதிர்ப்பு என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ்ஆப் செய்தி ஒன்றில் வியப்பு வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியின் ஒரு பகுதியான ஏனாம் பிராந்தியம் தற்போதுதான் முறையாக நிர்வகிக்கப் படுவதாகவும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் உரிய முறையில் கடமை ஆற்றவே தாம் ஏனாம் சென்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏனாம் பகுதி சில சுயநல சக்திகளின் பிடியில் சிக்கி இராவிட்டால் எப்போதோ வளர்ச்சி அடைந்து இருக்கும் என்றும் தற்போது பொது மக்களின் குறைகள் முறையாகக் கேட்கப்படுவது குறித்தும் பல்வேறு அரசுத்துறைத் தலைவர்கள் அவ்வப்போது ஏனாம் வருவது குறித்தும் ஏனாம் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் டாக்டர் கிரண் பேடி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி இன்று தொடக்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஷாஜஹான் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் உள்ளிட்டோர் தொடக்கி விழாவில் கலந்துகொண்டனர்

செல்வகணபதி ஆகியோர் பேரவைத் தலைவருக்கு கூட்டாகக் கடிதம் எழுதியுள்ளனர் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முதலமைச்சர் உத்தேசித்திருப்பதாக ஊடகச் செய்திகள் மூலம் தாங்கள் அறிவதாகவும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப் பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் அமலுக்கு வந்துள்ள ஒரு சட்டம் இது என்றும் இவர்கள் கூறியுள்ளனர் யூனியன் பிரதேச அரசுகள் மாநிலப் பட்டியல் அல்லது பொதுப் பட்டியவில் இடம் பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து சட்டம் கொண்டு வரலாமே தவிர மத்தியப் பட்டியவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து விவாதிக்கும் அதிகாரம் சட்டமன்றங்களுக்கு இல்லை என்று இவர்கள் கூறியுள்ளனர் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து

மன்றத்தில் விவாதித்தால் நாடாளுமன்றத்தின் உரிமைகளையும் டஅரசியல் சாசனத்தையும் மீறுவதாகவே அமையும் என்று அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள பணக்கொள்கை அறிக்கையில் முக்கிய வட்டி விகிதங்கள் மாற்றப்படவில்லை தூத்துக்குடி துறைமுகம் மூலமான பட்டாணி இறக்குமதி மீது தடையை நீக்கக் கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

அரசு அதிகாரிகள் ஊழல் புரிந்தால் ஒய்வுபெற்ற பின்னரும் தண்டனை பெற நேரும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்